வேளாண் அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் கூறியுள்ளார்

பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார்

புரோஹித் உரையுடன் தொடங்கியது

இனி விரிவான செய்திகள் விவசாயிகளின் அனைத்து பிரச்சளைகள் குறித்தும் நாடாளுமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் விவாதிக்க அரசு தயாராக இருப்பதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் கூறியுள்ளார் மக்களவையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் அமளிக்கிடையே பேசிய அவர் கேள்வி நேரத்தில் வேளாண்மை தொடர்பாக ஏராளமான கேள்விகள் பட்டியலிடப்பட்டுள்ளன என்றும் அவை சுமுகமாக நடந்தால்தான் அவற்றை எழுப்ப முடியும் என்றும் கூறினார் விவசாயிகள் தொடர்பான அனைத்து பிரச்சனைகள் குறித்தும் விவாதிக்க அரசு உறுதிபூண்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார் புதிய வேளாண் சுட்டங்களை திரும்பப் பெற வலியுறத்தி எதிர்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் அலுவல்கள் பாதிக்கப்பட்டன மாநிஷங்களவை இன்று காலை கூடியதும் காங்கிரஸ் திமுக திரிணாமுல் காங்கிரஸ் சமாஜ்வாதி ராஷ்டிரிய ஜனதாதள் ஆம் ஆத்மி உள்ளிட்ட கட்சிகள் அவையின் மயப்பகுதிக்கு வந்து வேளாண் சட்டங்களுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர் இதுகுறித்து அவையில் விவாதிக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர் இதற்கு பதிலளித்த அவைத் தலைவர் திரு வெங்கப்யா நாயுடு நாளை இப்பிரச்சினையை விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளலாம் என்றார் போராட்டம் நடத்தி வரும் விவசாய சங்கங்களுடன் பல்வேறு கட்டங்களாக மத்திய அரசு பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதையும் குடியரசுத் தலைவர் உரையிலும் விவசாயிகளின் போராட்டம் குறித்து தெரிவிக்கப்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார் குடியரகத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது விவாதம் நடைபெறும் போது எதிர்கட்சிகள் இதுகுறித்து பேசுவதுதான் சரியானதாக இருக்கும் என்று அவர் கூறினார் இருப்பினும் எதிர்கட்சி உறப்பினர்கள் அனைத்து அலுவல்களையும் ஒத்திவைத்துவிட்டு விவசாயிகள் பிரச்சினை குறித்து உடனடியாக விவாதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர் எதிர்கட்சிகளின் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதையடுத்து அவையில் அமளி நிலவியது இதைத் தொடர்ந்து அவை முதலில் இரு முறையும் பின்னர் நாள் முழுமைக்கும் ஒத்தி வைக்கப்பட்டது மக்களவையிலும் இதேநிலை நிலவியதால் அங்கும் அலுவல்கள் பாதிக்கப்பட்டன மக்களவை இன்று மாலை கூடியபோது காங்கிரஸ் திமுக திரிணாமுல் காங்கிரஸ் இடதுசாரி கட்சிகள் சிவசேனா சமாஜ்வாதி உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அவையின் மையப்பகுதிக்கு வந்து முழக்கங்களை எழுப்பினர் அவைத் தலைவர் திரு ஓம் பிர்வா இதுபற்றி விவாதிக்க நிறைய நேரம் இருப்பதாகக் கூறி அமைதியாக இருக்குமாறு கேட்டுக் கொண்டார் ஆனால் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து முழக்கமிட்டதால் மக்களவை இருமுறை ஒத்தி வைக்கப்பட்டது நாட்டின் பாதுகாப்பு தேவைக்காக இந்தியா பிறநாடுகளை சார்ந்திருக்க முடியாது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாக் சிங் கூறியுள்ளார் பெங்களூரு ஹெச் ஏ எல் நிறுவனத்தில் இரண்டாம் கட்ட இலகுரக விமான தயாரிப்பை தொடங்கி வைத்துப் பேசிய அவர் சுயசார்பு இந்தியா திட்டத்தின்கீழ் பாதுகாப்பு உபகரணங்களை இந்தியாவிலேயே தயாரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார்

நாட்டில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித் திட்டங்களை அதிகரிக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார்

தடுப்பூசி போட்டுக் கொள்பவர்களின் எண்ணிக்கை நாள்தோறும் அதிகரித்து வருகிறது என்று சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது தடுப்பூசி போடுவதில் உத்தரப் பிரதேசும் முதலிடத்தில் உள்ளது தமிழகத்தில் தொழில் வளர்ச்சிக்கு ஊக்கமளிக்கும் வகையில் புதிய தொழில் கொள்கை அறிவிக்கப்படும் என்று ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் தெரிவித்துள்ளார் இன்று தொடங்கிய இந்த ஆண்டின் முதல் சுட்டப்பேரவை கூட்டத்தொடரில் உரையாற்றிய ஆளுநர் மாநிலத்தில் இரு மொழிக் கொள்கை தொடர்ந்து பின்பற்றப்படும் என்று தெரிவித்தார்

கோவிட் தடுப்பூசி அனைத்து மக்களுக்கும் படிப்படியாக வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார் இத்தொற்றினை கட்டுப்படுத்த சிறப்பாக செயல்பட்டு இறப்பு விகிதத்தை கட்டுக்குள் கொண்டு வந்த மருத்துவர்கள் சுகாதார பணியாளர்கள் மற்றும் முன்களப் பணியாளர்களுக்கு ஆளுநர் பாராட்டு தெரிவித்தார் கோவிட் காலத்திலும் அதிக முதலீடுகளை ஈர்த்து தமிழக அரசு சாதனை படைத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார்

அத்திக்கடவு அவிநாசி பாசன திட்டத்தின் முதல் கட்ட பணி வரும் மார்ச் மாதத்திற்குள் நிறைவேற்றப்படும் என்றார் அவர் கர்நாடக அரசின் மேகதாது தடுப்பணை திட்டத்தை நிராகரிக்க வேண்டுமென்றும் முல்லைப் பெரியாறு ஆற்றின் குறக்கே கேரள அரசு எந்த ஒரு புதிய அணையையும் கட்டுவதற்கு அனுமதி அளிக்கக்கூடாது என்றும் மத்திய அரசை ஆளுநர் கேட்டுக்கொண்டார் சென்னை வண்ணாரப்பேட்டையிலிருந்து விம்கோ நகர் வரையிலான மெட்ரோ ரயில் விரிவாக்க திட்டத்தை பிரதமர் இம்மாத இறுதியில் தொடங்கி வைக்க உள்ளதாகவும் அவர் கூறினார்

மூன்றில் ஒரு பங்கு வருவாய் கிராமங்களுக்கு வரும் மார்ச் மாதத்திற்குள்ளாகவும் எஞ்சிய கிராமங்களுக்கு நவம்பர் மாதத்திற்குள்ளாகவும் பாரத் நெட் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் கூறினார் தமிழக சுட்டப் பேரவையில் ஆளுநர் உரையை புறக்கணித்து திமுக காங்கிரஸ் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிகள் வெளிநடப்பு செய்தன

இதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர் அவர்களுக்கு ஆதரவாக காங்கிரஸ் மற்றம் இந்திய யுனியன் முஸ்லீம் லீக் உறப்பினர்களும் வெளிநடப்பு செய்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு மு க ஸ்டாவின் அஇஅதிமுக அரசின் மீது ஊழல் புகார்கள் அளிக்கப்பட்டும் அதன் மீது எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறினார்

இந்த கூட்டத்தொடர் முழுவதையும் புறக்கணிக்க போவதாகவும்திரு ஸ்டாலின் தெரிவித்தார்

சென்னையில் இன்று இத்தொடர்பாக நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் மாற்றுத்திறனாளிகள் வாக்களிப்பதற்கு சாய்தள நடைபாதை உள்ளிட்ட தேவையான வசதிகளை செய்துதர தேர்தல் அலுவலர்களுக்கு அறிவுறத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார்